கொண்டுவந்ததற்குமத்தியஉள்துறைஅமைச்சர் திரு அமித் ஷா பிரதமர் திரு நரேந்திரமோடிக்குநன்றிதெரிவித்துள்ளார் மத்தியநிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் வரிசீர்திருத்தங்கள் தொடர்பானமசோதாவைநேற்றுமக்களவையில் அறிமுகம் செய்தார் கோவிட் தொற்றுபாதிக்கப்பட்டோருக்கு ஆக்ஸிஜன் தேவைப்படுவதால் ஆக்ஸிஜன் கொண்டுசெல்லும் வாகனங்கள் இடையூறன்றிபயணிப்பதற்குஅனைத்துமாநிலஅரசுகளும் நடவடிக்கைஎடுக்கவேண்டும் என்றுமத்தியஉள்துறைஅமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது மருத்துவர்கள் மற்றம் சுகாதாரபணியாளர்களால் பயன்படுத்தப்படும் முழு உடல்

அதிகரித்துள்ளதாகவெளியுறவுத் துறைஅமைச்சர் டாக்டர் ஜெய் சங்கர் தெரிவித்துள்ளார் விவசாயத்தில் சீரமைப்புகளைஊக்குவிக்கும் இரண்டுமுக்கியசட்டங்களைசெயல்பாட்டில் கொண்டுவந்ததற்குமத்தியஉள்துறைஅமைச்சர் திரு அமித் ஷா பிரதமர் திரு நரேந்திரமோடிக்குநன்றிதெரிவித்துள்ளார் இது தொடர்பாகட்விட்டரில் பதிவிட்டுள்ளஅவர் நாட்டின் செழிப்புக்குஅயராதுபாடுபடும் விவசாயிகளின் கடினஉழைப்புக்குநாடுநன்றிசெலுத்துவதாககூறினார் முதல் முறையாகவிவசாயிகளின் நலனுக்காகவே இரவும் பகலும் அயராதுபாடுபடும் அரசுஆட்சிசெய்துவருவதாககுறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளின் நலனைப் பாதுகாக்கவும் நடுவில் இடைத்தரகர்களின் தொந்தரவின்றிநேரடியாகஅவர்கள் பயன்பெறுவதற்கு இந்தசட்டம் வகைசெய்கிறதுஎன்றும் அவர் கூறியுள்ளார் விவசாயிகள் சுயசார்புத் தன்மையுடனும் வாழுவதற்கு இந்தசட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகதிரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்

குறு சிறுமற்றும் நடுத்தரநிறுவனங்கள் மூலம் இவை உற்பத்திசெய்யப்படுவதாகஅவர் கூறியுள்ளார் இது தொடர்பாகஎழுத்து மூலம் அளித்தபதிலில் கடந்தமேமாதத்தில் நாளொன்றுக்குஐந்துவட்சும் முழு உடல் கவசங்கள் தயாரிக்கப்பட்டதாகஅவர் கூறினார்

இந்தியா ஜப்பானுக்கிடையேயானபொருளாதாரஒத்துழைப்பு நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாகவெளியுறவுத் துறைஅமைச்சர் டாக்டர் ஜெய் சங்கர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பானவிழாவில் பேசியஅவர் ஜப்பானிலிருந்து இந்தியாவிற்கானஅந்நியநேரடிமுதலீடுகள் அதிகரித்துள்ளதாகதெரிவித்தார் இந்தியபசிபிக் பகுதியில் முக்கிய பங்காளராக ஜப்பான் இருப்பதாகஅவர் கூறினார் இந்தியபெருங்கடல் பகுதியில் முக்கியநாடுகளாக இரு நாடுகளும் பல்வேறுதுறைகளில் ஒத்துழைப்பு நடவடிக்கைகளைமேற்கொண்டுவருவதாகஎடுத்துரைத்தார் மத்தியநிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் வரிசீர்திருத்தங்கள் தொடர்பானமசோதாவைநேற்றுமக்களவையில் அறிமுகம் செய்தார் சிலகுறிப்பிட்டசுட்டங்களில் வரிசெலுத்துவதற்கானகாலகெடுநீட்டிக்கப்பட்டதுதொடர்பாகஅவசரசட்டங்களுக்குப் பதிலாக இந்தமசோதாஅறிமுகம் செய்யப்பட்டது வருமானவரிதிருத்தசட்டம் மத்தியகலால் வரிசட்டம் சுங்கத் துறைசட்டம் பினாமிசொத்துக்கள் சட்டம் போன்றவற்றுக்கானமசோதாநேற்றுஅறிமுகப்படுத்தப்பட்டது தாமாகவேமுன்வந்துசொத்துக்கள் மற்றும் வரிசெலுத்துதல் தொடர்பாகவிவரங்களைஅளிக்கும் திட்டமும் அவசரசட்டமாகஅறிமுகம் செய்யப்பட்டது பிளம் கேர்ஸ் நிதியத்திற்குநள்கொடைஅளிப்பவர்களுக்குநாறுசதவீதவருமானவரிவிலக்குஅளிக்கவும் இந்தமசோதாவகைசெய்கிறது இந்தமசோதாவைஎதிர்த்துகாங்கிரஸ் கட்சிஉறுப்பினர்கள் திரு மனிஷ் திவாரிமற்றும் கஷிதருர் ஆகியோர் குரல் கொடுத்தனர் மாநிலஅரசுகளுக்கானவரிவருவாயைக் குறைக்கும் விதத்தில் சரக்குமற்றும் சேவைவரிகட்டணங்களின்றிநன்கொடைசெலுத்துவதால் இந்தசட்டம் தவறாகபயன்படுத்தப்படும் என்றுஅவர்கள் குற்றம் சாட்டினர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிஉறுப்பினர் கல்யாண் பானர்ஜியும் இந்தசுட்டத்தைஎதிர்த்தார் பிளம் கேர்ஸ் நிதியம் ரத்துசெய்யப்பட் வேண்டும் என்றுஅவர்களனைவரும் வலியுறுத்தினர் இந்தமசோதாவைத் தாக்கல் செய்தபேசியநிதியமைச்சர் சரக்குமற்றும் சேவைவரிகட்டணங்களில் மாநிலங்களுக்கானநிதிப் பாதுகாக்கப்படும் என்றும் நிலுவைகள் தாமதிக்கப்படாதுஎன்றும் கூறினார் தாமாகவேமுன் வந்துசெலுத்தவோருக்குஎவ்விதசலுகைகளும் அளிக்கப்படுவதில்லைஎன்றும் சர்ச்சைகளைகுறைப்பதற்காகவே இந்ததிட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார் பிளம் கேர்ஸ் நிதியம் தொடர்பாகபதிலளித்தமத்தியநிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் இந்தநிதியம் தொடர்பாகமார்ச் மாதத்திலிருந்துஎதிர்க்கட்சிகள் தேவையற்றவிமர்சனங்களைகூறிவருவதாககுற்றம் சாட்டினார் இந்தநிதியம் பதிவு செய்யப்பட்டநிறுவனமாகும் என்றும் இதில் எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயம் தேடமுயற்சிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் குழந்தைகள் முதல் முதியோர் வரை இந்தநிதியத்திற்குநன்கொடைஅளித்துவருவதாகஅவர் தெரிவித்தார்

இதனையடுத்துஎதிர்கட்சிகள் திரு தாக்கூர் நேருகாந்திகுடுப்பங்கள் குறித்தவிமர்சனங்களுக்குமன்னிப்பு கேட்கவேண்டும் என்றுஅமளியில் ஈடுபட்டதையடுத்துஅவைநடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன

வரவிருக்கும் ஷங்காய் கூட்டமைப்பு நாடுகளின் மாநாடுபிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் மாநாடுநடைபெறும் நிலையில் பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டத்தில் கோவிட் தொற்றுகட்டுப்பாடுதொடர்பானகருத்துகள் பரிமாறிக் கொள்ளப்பட்டதாகஅவர் தெரிவித்துள்ளார் இதனிடையேசீனா இந்தியா இடையிலானகருத்துவேறுபாடுகளுக்குவிரைவில் தீர்வு காணவேண்டும் என்றுவல்லுநர்கள் கருத்துதெரிவித்துள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டில் அரசுகொள்முதல் நடவடிக்கைகளுக்கானஉத்தரவு திருத்தியமைக்கப்பட்டுள்ளது

இதன்படிவெளிநாடுகளில் கொள் முதல் செய்வதற்கு இந்தியநிறுவனங்கள் பங்கேற்கதடைவிதிக்கப்பட்டிருந்தால் அத்தகையநாடுகளில் உள்ளநிறுவனங்கள் இந்தியதிட்டங்களில் பங்கேற்பதற்குஅனுமதியில்லைஎன்றுகூறப்பட்டுள்ளது ஆண்டுக்குஆயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாககொள்முதல் செய்யும் அனைத்துஅமைச்சகங்கள் மற்றும் துறைகள் அடுத்தஐந்தாண்டுகளுக்கானகொள்முதல் மதிப்பீடுகளை தங்களது இணையதளங்களில் வெளியிடவேண்டும் என்றுஅரசுகூறியுள்ளது கோவிட் தொற்றபாதிக்கப்பட்டோருக்கு ஆக்ஸிஜன் தேவைப்படுவதால் ஆக்ஸிஜன் கொண்டுசெல்லும் வாகனங்கள் இடையூறன்றிபயணிப்பதற்குஅனைத்தமாநிலஅரசுகளும் நடவடிக்கைஎடுக்கவேண்டும் என்றுமத்தியஉள்துறைஅமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாகஎழுதியுள்ளகடிதத்தில் சிவமாநிலங்களுக்கிடையே ஆக்ஸிஜன் எடுத்துச் செல்லும் வாகனங்கள் அனுமதிக்கப்டுவதில்லைஎன்ற புகார் வந்திருப்பதாகவும் இதனைஉடனடியாகநீக்கவேண்டும் என்றும் மத்தியஉள்துறைசெயலர் திரு அஜய் பல்வாகேட்டுக்கொண்டுள்ளார் மாநிலகங்ளில் உள்ள மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் சிலிண்டர்களைவிநியோகிப்பதற்குகட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இத்தகையகட்டுப்பாடுகளைநீக்கவேண்டும் என்றுஅவர் கட்டிக்காட்டியுள்ளார் ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் கோவிட் நோயாளிகளுக்குவழங்கப்படவேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஆக்ஸிஜன் கொண்டுசெல்லும் வாகனங்களுக்குநேரக் கட்டுப்பாடுமற்றும் போக்குவரத்துகட்டுப்பாடுகள் அறவேநீக்கப்பட் வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாகபோக்குவரத்துதுறையினருக்குவிளக்கப்படவேண்டும் என்றும் ஏதேனும் பிரச்னைஏற்பட்டால் உடனடியாகமத்தியக்காதாரஅமைச்சகம் ஏற்படுத்தியுள்ளஅவசரகட்டுப்பாட்டுஅறைக்குப் புகார் அளிக்குமாறும் திரு